இந்தியாவின் தனித்துவத்தை உலக அளவில் நிலைநாட்டுவதில் இளையோரின் பங்கை பிரதமர் திரு

என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷவர்த்தன் தெரிவித்துள்ளார்

ஒடிசா மாநிலம் சம்பல்பூர் இந்திய மேலாண்மை கல்விக் கழக நிரந்தர கட்டுமான பணிகளுக்கு காணொலி மூலம் இன்று அடிக்கல் நாட்டிப் பேசிய அவர் இன்றைய ஸ்டார்ட் அப் திட்டங்கள் நாளைய பன்னாட்டு நிறுவனங்களாக உருவெடுக்கும் என நம்பிக்கை வெளியிட்டார் விவசாயம் தொடங்கி விண்வெளி வரை அனைத்து துறைகளிலும் ஸ்டார்ட் அப் திட்டங்களுக்கான நல்வாய்ப்பு அதிகரித்து வருவதாக பிரதமர் பெருமிதம் தெரிவித்தார்

அமைச்சர் திரு

நாட்டிலேயே முதல்முறையாக புதுப்பிக்கத்தக்க ளிசக்தியை அதிக அளவு பயன்படுத்தி பசுமை வளாகமாக அமைக்கப்பட உள்ள இக்கல்விக்கழகத்தில் டிஜிட்டல் முறை கற்றலுக்கு முக்கியத்துவம் வழங்கப்படுவது குறிப்பிடத்தக்கது

ஹர்ஷவர்த்தன் தெரிவித்துள்ளார்

தடுப்பூசிக்கு அங்கீகாரம் வழங்குவதற்கு முன்னர் முற்றிலும் ஆராய்ந்து ஆய்வு மேற்கொண்ட பின்னரே அனுமதி வழங்கப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் போலியோ சொட்டுமருந்து வழங்குவதற்கு முன்பும் பல்வேறு வதந்திகள் நிலவியதாகவும் ஆனால் பல்ஸ் போலியோ இயக்கம் மாபெரும் வெற்றியடைந்ததாகவும் அவர் எடுத்துரைத்தார் தடுப்பூசி போடுவதற்கு முன்னர் அனைத்து ஒத்திகை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படுவதாக குறிப்பிட்டார் முன்னதாக புதுதில்லி குருதேக் பகதூர் அரசு மருத்துவமனையில் கோவிட் தடுப்பூசி ஒத்திகை பணிகளை அமைச்சர் இன்று ஆய்வு செய்தார்

சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் மாநில சுகாதாரத்துறை செயலர் டாக்டர் ஜே ராதாகிருஷ்ணன் இப்பணிகளை தொடங்கி வைத்தார்

திருவள்ளுர் மாவட்டத்தில் நேமம் திருமழிசை பூவிருந்தவல்லி சுகாதார நிலையங்களில் தடுப்பூசி ஒத்திகை பணிகள் நடைபெற்றன

அன்னாரின் மறைவிற்கு குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பிரதமர் திரு நரேந்திரமோடி பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் காங்கிரஸ் கட்சியின் திரு ராகுல் காந்தி உள்ளிட்டோர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர்

பழனிச்சாமி தெரிவித்துள்ளார் ராமநாதபுரம் பார்த்திபனுரில் இன்று கால்நடை வளர்ப்போர் சங்க பிரதிநிதிகளுடன் ஆலோசனை மேற்கொண்ட அவர் தமிழக அரசு வேளாண் துறைக்கு அதி முக்கியத்துவம் அளித்து வருவதாக கூறினார் ஒரு துளி நீரைக் கூட வீணாக்கக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டு நீர் மேலாண்மை திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார்

பரமக்குடியில் நெசவாளர்கள் சிறுவணிகர்களுடன் கலந்துரையாடிய முதலமைச்சர் அனைவருக்கும் இலவச தடுப்பூசி வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார்

பள்ளி மாணாக்கர் அரசு வழங்கும் உபகரணங்களை பயன்படுத்தி சிறந்த முறையில் பயின்று வாழ்வில் முன்னேற வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார்

இந்நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சிவராசு அரசுப்பள்ளிகளின் கல்வித்தரத்தை அதிகரிக்க ஆசிரியர்கள் சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்

றீரங்கம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பள்ளிகளைச் சேர்ந்த மாணாக்கருக்கும் விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கப்பட்டன

நரேந்திரமோடி அயராது செயலாற்றி வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு

புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஆத்ம நிர்பார் பாரத் தன்னிறைவு திட்டத்தை பிரதமர் செயல்படுத்தியதாக குறிப்பிட்டார் கோவிட் தொற்று வெற்றிகரமாக கையாளப்பட்டதாகவும் தற்போது நான்கு வகை கோவிட் தடுப்பூசி தயாராக இருப்பதாகவும் கூறினார்

வீரமணி மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்துவதில் தமிழகம் முதலிடம் வகிப்பதாக மாநில வணிகவரி பத்திரப்பதிவு துறை அமைச்சர் திரு

தங்கமணி நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் நகராட்சி பகுதியில் பொதுமக்களின் கோரிக்கை மனுக்களை அவர் தம் இல்லங்களுக்கு சென்று மாநில மின்துறை அமைச்சர் திரு

தங்கமணி இன்று பெற்றுக்கொண்டார்